அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் இரவு ஏழு மணிக்கு அவரது உரை ஒலிபரப்பாகிறது குடியரசுத் தலைவரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகவுள்ளது பின்னர் அவரது உரையின் மொழியாக்கம் பிராந்திய மொழிகளில் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் இன்று இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்பாகிறது

அந்நாட்டின் ராணவம் கடற்படை மற்றம் விமானப்படைச் சேர்ந்த வீரர்களும் இந்த அணிவகுப்பில் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானியும் கலந்து கொள்கிறார் கலை மற்றும் கவாச்சாரத்திற்காக ஏழு பேரும் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக ஒன்பது பேரும் கல்வி சிறந்து விளங்கியமைக்காக ஐந்து பேரும் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் விளையாட்டில் சிறந்து விளங்கிய ஏழு பேரும் வீர தீர செயல்களில் ஈடுபட்ட மூன்று பேரும் சமூக சேவைக்காக ஒருவரும் சிறார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தைச்சேர்ந்த பிரசித்தி சிங் என்ற குழந்தை சமூகசேவைப் பிரிவில் விருது பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மொழி கலாச்சாரம் உணவுப்பழக்கங்கள் ஆகியவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே நமது நாடு என்பதை இளைஞர்களும் மாணவர்களும் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நாடு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குடியரசுதின விழா கலைநிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கும் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களிடையே நேற்று கலந்துரையாடிய பிரதமர் தாங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தாலும் குடியரகதின விழா பேரணியில் கலந்தகொள்ளும் போது அனைவரும் இந்தியா் என்ற உணாவை பெற வேண்டும் என்றாா் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களும் மாணவர்களும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் உள்ளுர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற நமது கோட்பாடு ஒரே பாரதம் உள்ளத பாரதம் என்னும் தாரக மந்திரத்தால் மட்டுமே வலுப்பெறும் என்று பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தங்களது திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமா் இதற்காக மத்திய அரசு தளி அமைச்சகம் ஏற்படுத்தி இதுவரை ஐந்தரை கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்துள்ளது இளைஞா்கள் தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வதள் மூவம் மட்டுமே நமது நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை மக்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நமோ செயலி அல்லது மை கவ் இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம்

இதில் பத்து பேருக்கு மட்டுமே பக்க விளைவு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய வாக்காளர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது வாக்காளர்களை அதிகாரம் மிக்கவர்களாகவும் விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் மாற்றுவது என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது

புதிய வாக்காளர்களை ஊக்கப்படுத்துதல் அதிக அளவிலான வாக்காளர்களை சேர்த்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மாநிலம் மற்று மாவட்ட அளவில் தேர்தல் பணிகளில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார் தலைமைத் தேர்தல் ஆணையத்தின் ஹலோ வோட்டர்ஸ் என்ற இணையதள வானொலியையும் அவர் தொடங்கி வைக்கிறார் மின்னு வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் இந்நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்கிறது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஐந்து புதிய வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குகிறார் மின்னனு வாக்காளர் அடையாள அட்டையை வோட்டர்ஸ் ஹெல்ப் லைன் செயலி மற்றும் இணையதளம் வாயிலாகவும் பெற முடியும் என்று தலைமைத்தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்து பத்து மற்றும் நூறு ரூபாய் நோட்டுகளை தடை செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாக பரவும் தகவல்களை மத்திய அரசு நிராகரித்துள்ளது ஊடகங்களில் வெளியான இந்த செய்தி தவறானது என்றும் இது குறித்த அறிவிப்பு எதனையும் ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளது

சிறந்த இந்திய ஆளுமக்கான விருது பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான திரு பிஸ்வஜீத் சாட்டர்ஜிக்கு அளிக்கப்பட்டது

உகாண்டாவிலிருந்து வந்த அந்நாட்டைச் சேர்ந்த இரண்டு பேரை சோதனை செய்ததில் சுமார் பத்து கிலோ எடையுள்ள ஹெராயின் போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக விமான நிலைய கங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்

நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மத்திய குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நேபாள நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் திரு ஷர்மா ஒலி அளித்த பரிந்துரையை அந்நாட்டு அதிபர் திருமதி பித்யா தேவி பண்டாரி ஏற்றுக் கொண்டார்

ஜஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

உலக பேட்மின்டன் இறுதிச்சுற்று போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் பிவி சிந்து தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டி பேங்காக்கில் நாளை மறுநாள் தொடங்குகிறது